இந்தியப் பொருளாதாரத்தைஐந்துவட்சம் கோடிடாவர் அளவுக்குஉயர்த்துவதுசாத்தியமேஎன்றபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

மாநிலங்களவைதேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுகவேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் மருத்துவமாணவர் சேர்க்கைக்கானதரவரிசைப் பட்டியல் இன்றுவெளியிடப்பட்டது கோப்பைகிரிக்கெட் போட்டியில் தற்போது இந்தியா இலங்கை இடையிலானஆட்டம்

வாரணாசியில் இன்றுபிஜேபிதொண்டர்களிடையேஉரையாற்றியஅவர் மத்தியபட்ஜெட்டீல் அறிவித்தபடி இந்தியப் பொருளாதாரத்தைஐந்துலட்சம் கோடாவர் அளவுக்குஉயர்த்துவதுகுறித்துஎதிர்க்கட்சிகள் சந்தேகத்தைஎழுப்புவதுதேவையற்றதுஎன்றும் கூறினார் நாட்டைவளர்ச்சிப்பாதையில் கொண்டுசெல்லும் நோக்கிலேயேமத்தியபட்ஜெட் தயாரிக்கப்பட்டதாகஅவர் தெரிவித்தார் நாட்டுமக்கள் மீதுகாம் மிகுந்தநம்பிக்கைகொண்டுள்ளதாகவும் பொருளாதாரத்தைஉயர்நிலைக்கொண்டுவருவதற்கானதிறனைஅவர்கள் பெற்றுள்ளதாகவும் புதிய இந்தியாவைஉருவாக்கஅவர்களின் ஒத்துழைப்பு நிச்சயமாகக் கிடைக்கும் என்றுதாம் நம்புவதாகவும் பிரதமர் மோடிகுறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் பிஜேபியின் தேசியஅளவிலானஉறுப்பினர் சேர்க்கையும் கட்சியின் மூத்ததலைவரானதிருமோடிதொடங்கிவைத்தார்

பாபத்பூர் விமானநிலையத்தில் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் சிலையையும் இன்றுகாலைநடைபெற்றநிகழ்ச்சியில் பிரதமர் திருநரேந்திரமோடிதிறந்துவைத்தார்

இதனிடையே தூத்துக்குடிவிமானநிலையத்தில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி ந்ட் தேர்விலிருந்துதமிழகத்துக்குவிலக்குப் பெறமத்திய அரசிடம் தொடர்ந்துவலியுறுத்தப்படும் என்றுதெரிவித்துள்ளார் காவிரி கோதாவரிநதிகள் இணப்புத் திட்டம் பற்றிமத்தியஅரசுவிரிவானதிட்டஅறிக்கைதயாரித்துவருவதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் பல ஆயிரம் மக்களுக்குபயனளிக்கும் சேலம் உருக்காலையைதளியார் மயமாக்கும் முயற்சியைஅனைவரும் ஒருங்கிணைந்துதடுக்கவேண்டும் என்றும் அவர் கூறினார் பெட்ரோல் டீசல் விலையைக் குறைக்கமத்தியஅரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் அஇஅதிமுகவிலிருந்துபிரிந்துசென்றவர்கள் பலர் மீண்டும் வந்துகொண்டிருப்பதாகவும் இத வரவேற்கத்தக்கதுஎன்றும் திருஎடப்பாடிபழனிசாமிகூறினார் தமிழகத்திலிருந்துமாநிலங்களவைக்கு உறுப்பின்களைதேர்ந்தெடுப்பதற்கானதேர்தலில் ஆறு அஇஅதிமுகசா்பில் போட்டியிடும் வேட்பாளா்கள் இன்றுஅறிவிக்கப்பட்டுள்ளனா் இதன்படிமுன்னாள் அமைச்ச் திருமுகமது ஜான் மேட்டூர் நகரசுயலாளர் திருசந்திரசேகரன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலின்போதுமேற்ரெகள்ளப்பட்டஒப்பந்தத்தின்படிஒரு மக்களவைத் இடம் பாமக விற்குஒதுக்கப்பட்டிருப்பதாகஅஇஅதிமுக வின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதற்கிடையே இந்ததேர்தலுக்கானதிமுகமற்றும் கூட்டணிவேட்பாளர்கள் அதன் இன்றுவேட்புமனுதாக்கல் செய்தனா் திமுகசா்பில் போட்டியிடும் திருசண்முகம் திருவில்சன் அதன் கூட்டணிகட்சியானமதிமுக வின் பொதுச்செயலாளர் திருவைகோஆகியோர் இன்றுசென்னையில் சட்டப்பேரவைசெயலரிடம் மனுக்களைதாக்கல் செய்தனர் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் அக்கட்சியின் மூத்தநிர்வாகிகள் மற்றும் மதிமுககட்சியைச் சேர்ந்தநிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர் இந்ததேர்தலில் வேட்புமனுக்களைதாக்கல் செய்யவரும் திங்கட்கிழமைகடைசிநாளாகும் மனுக்கள் மீதானபரிசீலனைசெவ்வாய்கிழமைமேற்கொள்ளப்படும்

வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்குஎண்ணிக்கைதொடங்கும்

இதில் திருமதிகனிமொழிமக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடிதொகுதியிலிருந்தேர்ந்தெடுக்கப்பட்டதையடுத்து தமதுபதவியைராஜிநாமாசெய்தார் தற்போதுகிடைத்தசெய்தி மாநிலங்களவைத் தேர்தலில் பாமகசார்பில் திருஅன்புமணிராமதாஸ் போட்டியிடுவார் என்றுஅக்கட்சியின் தலைவர் திரு ஜி கேமணிஅறிவித்துள்ளார் வேலூர் மக்களவைத் தொகுதிக்கானஅஇஅதிமுகமற்றும் திமுகவேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி இஅதிமுகசா்பில் புதியநீதிக்கட்சியின் தலைவா் திரு ஏ சிசண்முகமும் திமுகசா்பில் திருகதிர் ஆனந்த்தும் போட்டியிடுகின்றனர்

மக்களைபாதிக்காதவகையில் தமிழகத்தில் பால் விலையர்வு இருக்கும் என்றுதமிழகபால்வளத்துறைஅமைச்சர் திருராஜேந்திரபாலாஜிதெரிவித்துள்ளார்

மழழநீர் சேகரிப்புத் திட்டத்தை இந்தியாவின் முன்னோடித் திட்டமாகமறைந்தமுதலமைச்சர் ஜெயலலிதாகொண்டுவந்தார் என்றும் இத்திட்டத்தைநிறைவேற்றமக்கள் ஒத்துழைப்புத் தரவேண்டும் என்றும் திருராஜேந்திரபாலாஜிகேட்டுக் கொண்டார் தமிழககாவல்துறைதலைவர் திருதிரிபாதிமேற்குமண்டலகாவல்துறைஅதிகாரிகளுடன் இன்றுஆலோசனைநடத்தினார் கோவையில் நடைபெற்ற இந்தஆலோசனைக் கூட்டத்தில் மேற்குமண்டலகாவல்துறைதலைவா திருபெரியய்யா கோவை சேலம் சரக டி ஐ ஜி க்கள் மற்றும் எட்டுமாவட்டகாவல்துறைகண்காணிப்பாளர்கள் பங்கேற்றனர் மேற்குமண்டலத்தில் சுட்டம் நிலைமைஉள்ளிட்டபல்வேறுபிரச்சினைகள் ஒழுங்கு குறித்து இந்தகூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர் குடிமராமத்துதிட்டத்தின்கீழ் மதுரைசெல்லூர் கன்மாய் துர்வாரும் பணியையும் வைகையாற்றில் சீமைகருவேலமரங்களைஅகற்றும் பணியையும் கூட்டுறவுத் துறைஅமைச்சர் திருசெல்லூர் ராஜி இன்றுதொடங்கிவைத்தார்

இப்பணிகள் முடிக்கப்பட்டால் குடியிருப்புப் பகுதிகளுக்குள் வெள்ளநீர் புகுவதுதடுக்கப்படுவதுடன் வைகைஆற்றின் நீர்வழித்தடமும் பாதுகாக்கப்படும் என்றுஅவர் கூறினார்

மான்செஸ்டரில் மாலை மணிக்குதொடங்கியமற்றொருபோட்டியில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்காஅணிகள் விளையாடிவருகின்றன இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நியூஸிலாந்துஅணிகள் அரையிறுதிக்குதகுதிபெற்றுள்ளன முதலாவதுஅரையிறுதிப் போட்டிவரும் செவ்வாய்கிழமையும் இரண்டாவதுஅரையிறுதிப் போட்டிவரும் வியாழக்கிழமைபெறவுள்ளன